மியாமி ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் ரோஜர் ஃபெடரர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்

இஸ்ரோ முதல் முறையாக ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்றுவட்டப் பாதையில் இந்த செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தவுள்ளது

ஸ்பெயின் நாடுகளின் தவா ஒரு செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்படுகின்றன நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பேரணிகள் மற்றும் பொதுக் கூட்டங்களில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று பேககையில் தான் ஒரு காவலாளியாக செயல்படுவதாகவும் மக்கள் பணத்தை யாரும் தவறாக பயன்படுத்தவிடாமல் தடுப்பதாகவும் குறிப்பிட்டார் புத்தில்லியிலிருந்து காணொலிக்காட்சி மூலம் நானும் காவலாளி என்ற நிகழ்ச்சியில் மக்களுடன் கலந்துரையாடினார் மத்திய சரியான திசையில் நடவடிக்கைகள் மேற்கொண்டதால் ஊழல்வாதிகள் அஞ்சுவதாக அவர் குறிப்பிட்டார் பாலகோட் தீவிரவாதிகள் முகாமில் தாக்குதல் நடத்தியது ரானுவ வீரர்கள்தான் என்றும் அவர்களுக்கே அந்த முழுப்பெருமையும் சேரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பேசுகையில் தாம் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்படும் என்றார்

வரும் நான்காம் தேதிவரை வேட்புமலுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் எட்டாம்தேதி மலுக்களை வாபஸ் பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

தண்டேவாடா மாவட்டத்தில் தேர்தலின்போது பாதுகாப்புப் படையினரை குறிவைத்த வெடிகுண்டுகள் வைப்பதற்கு அவர்கள் சதித்திட்டம் தீட்டியது விசாரணையில் தெரிவந்துள்ளது தண்டேவாடா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அபிஷேக் பல்லவா கூறுகையில் பிடிபட்ட நக்ஸல் தீவிரவாதிகளிடமிருந்து டிஃபள் பாக்ஸ் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தார்

இந்த தேர்தலின்போது வெடிகுண்டுகளை வெடிக்கச்செய்ய தீவிரவாதிகள் திட்டமிட்டவ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி பேங்க் ஆஃப் பரோடா வங்கியுடன் இணைக்கப்பட்டு இன்று முதல் நாட்டின் மூன்றாவது பெரிய வங்கியாக செயல்படுகிறது கடந்த ஆண்டு செப்டம்பரில் இந்த இணைப்புக்கான உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்தது இதன் மூவம் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் ஹெச் டி எஃப் சி வங்கிகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய வங்கியாக பேங்க் ஆஃப் பரோடா உருவெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வங்கியின் தலைவர் திரு பி எஸ் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கிகள் இணைப்பை வெற்றிகரமாக செயல்படுத்தவும் வங்கிகளின் பங்குதாரர்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அதைத் தொடர்ந்து தற்போது மூன்று வங்கிகள் இணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது

உலகம் முழுவதும் பயங்கரவாதம் வன்முறை பெருகிவரும் நிலையில் குருநானக் மற்றும் மகாத்மா காந்தியடிகள் போதித்த அமைதி மற்றும் பொறுமையை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

அங்கு வசிக்கும் இந்தியர்கள் சார்பில் நடத்தப்பட்ட விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன முன்னதாக சாண்டியாகோவில் உள்ள பப்லோ நெரடா அருங்காட்சியத்திற்கு குடியரகத் தலைவர் சென்று பார்வையிட்டார் மேலும் அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் இளம விஞ்ஞானிகளிடம் அவர் உரையாற்றினார் குரேஷியா பொலிவியா மற்றும் சிலி நாட்டுப் பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் வரும் நான்காம் தேதி நாடு திரும்புகிறார் பொய்யாள செய்திகளை பரப்புவது மற்றும் பணத்திற்காக செய்தி வெளியிடுவதை தடுப்பது குறித்து நிபுணர்களுடன் மக்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி நிலையம் ஏற்பாடு செய்துள்ளது இன்று இரவு இள்பது முப்பது மணிக்கு எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது

ஆதார் எண்ணுடன் வருமானவரி நிரந்தர கணக்கு எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளகு

இன்று முதல் வருமானவரி கணக்கு தாக்கல் செய்ய ஆதார் எண் அவசியம் என்றும் அந்த வாரியம் தெரிவித்துள்ளது

காயமடைந்தனர்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்குள்ளார் நைஜீரியாவில் ஜம்ஃபாரா மாகாணத்தில் ஆயுதம் தாங்கிய கொள்ளையர்கள் நடத்திய திடர் தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் இது குறித்து காவல்துறை செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் ஆயுதம் தாங்கிய கொள்ளையர்கள் நேற்று வாரே மற்றும் சின்காபி கிராமங்களில் ஊடுருவி விவசாயிகள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர் என்றும் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்தனர் என்றும் தெரிவித்தார் பகுதிக்கு பாதுகாப்புப் படையினர் அனுப்பப்பட்டு நிலைமை கட்டுக்குள் அந்த கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மாலத் தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது கோலி அந்நாட்டு வரலாற்றிலேயே முன்னாள் அதிபர் திரு அப்துல்லா யாமின் ஆட்சியே மிக மோசமானது என்று கூறியுள்ளார் மாலத் தீவில் ஜனநாயக கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிபர் திரு முகமது சோலி பேசுகையில் திரு அப்துல்லா யாமின் காலத்தில் நாடு மிகவும் பின்தங்கியதாகவும் அவருக்கு மக்கள் மீண்டும் வாய்ப்பளிக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை குப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

இன்று இரவு மொஹாலியில் நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணியை தில்லி அணி எதிர்கொள்கிறது